அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

தமிழகத்தில் புதிய திமுக எம்எல்ஏக்கள் இன்று மாலை சென்னையில் கூடி திரு

க ஸ்டாலினை முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள்

தடுப்பூசி போட்டுக் கொள்ள கோ வின் இணையதளம் ஆரோக்கிய சேது அல்லது உமங் செயலி மூலமாக மட்டுமே பெயர்ப் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் மோசடியான இணைப்புச் சுட்டிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்

இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்றக் குழுவின் தலைவராக கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதன் பின்னர் அவர் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் தமிழக முதலமைச்சராக திரு

க

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் கொரோனா காலத்தில் ஊடகத்துறையினரும் வெயில் மழை எனப் பாராமல் உயிரை பணயம் வைத்து உழைத்து வருவதாகக் கூறினார்

துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் சுகாதாரத் துறைச் செயலர் டாக்டர் டி அருண் இந்த உதவிகளை பெற்று கொண்டார்

நோய் அறிகுறி உள்ளவர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குச் சென்று கூட்டத்தில் காத்திருக்க தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்

இன்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுர்பீர் சிங் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு குமார் ஆகியோர் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து சட்டமன்றத் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்ப் பட்டியலை ஒப்படைத்தனர்

ஐபிஎல் நிர்வாக குழுவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து இன்று நடத்திய அவசரக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் பத்திரமாக தத்தம் நாடுகளுக்கு திரும்ப எல்லா ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களை உட்கொள்ளுதல் மற்றும் பருத்தி ஆடை அணிவதன் மூலம் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது